மிஷன் சக்தி தொடர்பான பிரதமரின் உரையில் தேர்தல் நடத்தை விதிமீறல் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவியை தடுக்க பல்முனை கண்காணிப்புக் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது

பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று அந்நாட்டு அரசை இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன

வைர வியாபாரி நீரவ் மோடியின் ஜாமீன் மனுவை லண்டன் நீதிமன்றம் மீண்டும் நிராகரித்துள்ளது

சுல்தான் அஸ்லான்ஷா ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா தென்கொரியா அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் விண்வெளியில் செயற்கைகோளை சுட்டு விழ்த்திய மிஷன் சக்தி நடவடிக்கை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியதில் தேர்தல் நடத்தை விதிமீறல் ஏதுமில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிரதமரின் உரை தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என்று எதிர்க்கட்சிகள் புகார் கூறியதையடுத்து தேர்தல் ஆணையம் இதுகுறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமித்தது அந்த குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த முடிவுக்கு வந்துள்ளது இதன் மூலம் ஆளும் கட்சி விதிமுறைகளை மீறவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை விண்வெளியில் செயற்கைகோளை சுட்டுவீழ்த்தும் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்தார் இந்த ஆற்றலை பெற்றுள்ள அமெரிக்கா ரஷ்பா சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக உலகில் இந்தியா இந்த வரிசையில் சேர்ந்துள்ளது என்று அவர் கூறியிருந்தார்

செயற்கைகோள்களை வணிக ரீதியாக ஏவுவதில் இந்தியா மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது இஸ்ரோவின் வணிக பிரிவு முகமையான ஆன்டிரிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ராகேஷ் சசிபூஷன் சென்னையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் கருத்தரங்கில் பேககையில் இதனை தெரிவித்தார்

சர்வதேச விண்வெளி துறையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளதாக கூறிய அவர் இந்த துறையில் மேலும் அளப்பரிய எதிர்காலம் இருப்பதாகவும் தெரிவித்தார்

இந்த வளர்ச்சி இந்தியாவுக்கு உலகளவில் பெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று திரு ராகேஷ் சசிபூஷன் கூறினார் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தில் இன்று தமது பிரச்சாரத்தை துவக்குகிறார் மோரன் கோஃபூர் ஆகிய இரண்டு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

வேட்பு மனுக்களை விலக்கி கொள்ள கடைசி நாளான நேற்று ஆறு பேர் மனுக்களை விலக்கிக்கொண்டனர்

காங்கிரஸ் தரப்பில் முன்னாள் அமைச்சர் திரு பிரத்யூதிப் போர்தோளை தற்போதைய நாடாளுமனற் உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் மூத்த தலைவர் திரு புவனேஸ்வர் கலிடா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் பிஜேபி சுர்பில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு கிருபாநாத் மல்லா சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபக் சர்மா திரு திலீப் சைக்கியா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஜம்மு கஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்குபவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க பல்முனை கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்த குழுவில் ஜம்மு கஷ்மீர் காவல்துறை நுண்ணறிவு பிரிவு சிபிஐ தேசிய புலனாய்வு முகமை வருமானவரித்துறை ஆகியவற்றை சேர்ந்த பிரதிநிதிகள் இருப்பார்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களில் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்களை கண்டறிந்து அந்த அமைப்புகளுக்கு துணைபோகும் நடவடிக்கைகளை தடுக்க இந்த குழு முயற்சிகளை மேற்கொள்ளும் பயங்கரவாதிகளுக்கு நிதி எவ்வாறு வருகிறது என்பது பற்றியும் அதன் கட்டமைப்புகள் குறித்தும் இந்த குழு விசாரணை மேற்கொள்ளும் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் காவல்துறையின் சிஜடி பிரிவு கூடுதல் டிஜிபி இந்த பிரிவுக்கு தலைவராக இருப்பார் இந்த குழு வாரந்தோறும் கூடி அதன் நடவடிக்கைகள் பற்றி ஆய்வு செய்து அறிக்கைகளை அளிக்கும்

பொலிவியாவுக்கு அரகமுறை பயணம் மேற்கொண்ட குடியரசுத்தலைவருக்கு அந்நாட்டு அதிபர் திரு எவோ மொரல்ஸ் இந்த விருதை வழங்கி பெருமைப்படுத்தினார்

பாகிஸ்தான் மண்ணில் செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் மீது கடும் நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு எடுக்கவேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன

அதில் சர்வதேச பயங்கரவாத இயக்கங்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தின் முடிவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவேண்டியதன் அவசியத்தை இருநாடுகளும் வலியுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு குழுவின் தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ள முக்கியமான அம்சங்கள் குறித்தும் பயங்கரவாதிகள் மீது எடுத்துவரும் நடவடிக்கைகள் பற்றியும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது

சட்டவிரோத பண பரிவர்த்தளை மற்றும் மோசடி வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட நீரவ் மோடி அண்மையில் லண்டனில் கைது செய்யப்பட்டார் அப்போது ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டது மீண்டும் தாக்கல் செய்த மனுவையும் லண்டன் நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி ஜாமீன் கோரி அவர் செய்தது இதன் மூலம் நீரவ் மோடி இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் நீரவ் மோடியின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது இந்திய சிபிஐ அமலாக்கப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இருந்தனர்

இதன் மூலம் அவரது ஒப்பந்தம் தோல்வியடைந்தது

இந்த வாக்கெடுப்பின் முடிவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரிட்டன் பிரதமர் தெரசா மே கூறியுள்ளார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களில் குற்றப் பின்னணி குறித்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவமதித்ததாக மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

நரிமன் மற்றும் விளித் சரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையத்தின் மூன்று துணை ஆணையர்களும் மத்திய சட்ட அமச்சகத்தின் செயலருக்கும் அமைச்சரவைச் செயலருக்கும் இதற்கு பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

மலேஷியாவின் ஈபோ நகரில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்வான்ஷா கோப்பை ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தென்கொரியாவும் இன்று மோதுகின்றன இந்திய நேரப்படி மணி ஆறு ஐந்துக்கு இந்த போட்டி தொடங்கும் மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களை தீர்மானிப்பதற்கான போட்டியில் மலேசியாவும் கனடாவும் மோதுகின்றன ஐந்து மற்றும் ஆறாவது இடங்களுக்காக போலந்து ஜப்பாள் அணிகள் விளையாடவுள்ளன

பதிலுக்கு போலந்து அணி கோல் எதுவும் போடவில்லை

இன்று நடைபெறும் இரண்டு ஆட்டங்களில் முதல் போட்டியில் பஞ்சாப் மும்பை அணிகள் மோதுகின்றன இரண்டாவது போட்டியில் கொல்கத்தா தில்லி அணிகள் களமிறங்குகின்றன